தேசிய ஹிந்தி அறிவியல் எழுத்தாளர்கள் மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது

சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஸி ஜீன் பிங்கிற்கு இடையேயான இரண்டாவது உச்சிமாநாட்டிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று விமானம் மூலம் சென்னை வந்தடைகிறார் சீன அதிபர் திரு ஸி ஜின் பிங் கை திரு நரேந்திரமோடி சென்னை விமான நிலையத்தில் வரவேற்கவுள்ளார் இந்த சந்திப்பையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்தியா சீனா இடையேயான பாரம்பரிய வர்த்தக நகரம் மாமல்லபுரம் என்பதால் அப்பகுதி பேச்சுவார்த்தைக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இன்று இரு தலைவர்களும் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சரதம் அர்ஜுனள் தபசு வெண்ணை உருண்டை பாறை கடற்கரை கோவில் மற்றும் சிற்பங்களை பார்வையிடுகின்றனர் பின்னா் கலாச்சேத்ரா நடத்தும் கலை நிகழ்ச்சியிலும் இரு தலைவா்களும் பஙகேற்கின்றனா்

இந்த சந்திப்பின்போது வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சீனாவுக்கும் இடையே நெருங்கிய பாதகாப்பு உறவுகளும் இருக்கள் வர்தகக தொடர்புகளும் இருக்கள் அதற்கேற்ப இன்று நாளையும் பிரதமர் நபேநகிர கோதி மற்றும் கீள அதிபர் ஜீ ஜிங் பிங் இடையே நடைபெறவுள்ள குறிப்பிட்ட வரையறைக்கு உட்படாத உச்சி மாநாட்டிலும் பாதுகாப்பு வர்த்தகம் ஆகிய இரு அம்சங்களும் பற்றியும் விரிவாக பேசுப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இரு தாப்பிற்கும் இடையே எல்லைக்கோடுகள் பற்றி இருவேறு நிலைபாடுகள் உள்ளன இகளால் சில வேலைகள் சக்சாவுகள் எற்படுவதாக செய்திகள் வெளியாவதண்டு அல்வேளைகளில் நிலைமையை சரிசெய்வது பற்றி ஊகான் உச்சி மாநாட்டில் சிறந்த வழிமுறை வகுக்கப்பட்டது அதளை இன்னும் முன்னெடுத்து செல்ல தற்போதைய பேச்சக்கள் உதவம் எனவாம் மாமல்லபுரத்திலிருந்து ஜெயசிங் இந்த உச்சிமாநாட்டையொட்டி இன்றும் நாளையும் சென்னை கிண்டி முதல் மாமல்லபுரம் வரை பல்வேறு தடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயை அதிகரிக்க பரிந்துரைகள் வழங்கும் அதிகாரிகள் குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இந்த குழுவில் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையர்கள் மற்றும் மத்திய அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் குறைந்துவரும் வரிவருவாயை அதிகரிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு பரிந்துரைக்கும் என நிதியமைச்சகம் கூறியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியை முறைப்படுத்துவதுடன் முழுமையாக மறுசீரமைக்க இந்த குழு பரிந்துரைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையர்கள் மற்றும் மத்திய வருவாய்த்துறை இணைச் செயவாளர் மற்றும் ஜிஎஸ்டி முதன்மைச் செயவாளர் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம்தேதி காவலில் வைக்கப்பட்ட அரசியல் கட்சித் தலைவர்களில் மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக திரு யாவர் மிர் வடக்கு காஷ்மீரில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு சோயப் லோன் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சியைச் சேர்ந்த திரு நூர் முகமது ஆகியோர் பல்வேறு கட்டங்களில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அரசு நிர்வாகம் கூறியுள்ளது கஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு சுற்றுவாத்துறை வழங்கியிருந்த வழிகாட்டு அறிவுறுத்தல் நேற்று முதல் விலக்கிக்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து கஷ்மீர் பகுதியில் தங்குதடையின்றி கற்றுலாப்பயணிகள் சென்று வருவதற்கான சூழல் உருவாகியுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி தேர்வுகள் இம்மாதம் இறுதியில் தொடங்கி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது கஷ்மீர் பகுதியில் குளிர் காலம் தொடங்குவதற்கு முன்பாக தேர்வுகளை நடத்தி முடிப்பதை உறுதி செய்யுமாறு பள்ளிக் கல்வி அலுவலகம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகளை அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு கஷ்மீர் பள்ளிக் கல்வி வாரியம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள் ஆகியோர் இடையே ஆளுநரின் ஆலோசகர்கள் திரு குர்ஷித் அசமது களி மற்றும் திரு பருக்கான் தனித்தனியாக கூட்டங்களை நடத்தினர் அப்போது தேர்வு அட்டவணைகளை தயாரித்து கமூகமாக தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இன்று தொடங்கும் ஒன்பதாவது பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் வர்த்தகத்துறை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கிறார் அடுத்த மாதம் நான்காம் தேதி பேங்காக்கில் நடைபெறும் மூன்று நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் முன்னோட்டமாக நடைபெறும் க்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கிறார் இரண்டுநாள் அரகமுறை பயணத்தின்போது ஜப்பான் சிங்கப்பூர் சீனா ஆஸ்திரேலியா மற்றும் நியுசிலாந்து நாடுகளின் தலைவர்களையும் அமைச்சர் சந்தித்து பேசுகிறார்

மொழியியல் சார்ந்த படைப்புகளை சிறப்பான முறையில் வடிவமைத்ததற்காக திரு பீட்டர் ஹான்ட்கேவுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது வாழ்வியல் குறித்த களஞ்சியத்தை சிறப்பான முறையில் எழுதியதற்காக கடந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு எழுத்தாளர் டுக்கர்சோக்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சிகக்களுக்கும் தரமான மதிப்புமிக்க உயர்தர சிகிச்சையை அளிப்பதற்கான கமான் திட்டத்தை மத்திய ககாதாரத்துறை அமச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் மற்றும் மாநில அமைச்சர்கள் இணைந்து நேற்று தொடங்கிவைத்தனர்

தாய்மார்களுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தரமான சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலும் அவர்கள் மீது உயர்தர சிகிச்சைக்கான எந்த ஒரு செலவையும் சுமத்துவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மகப்பேறின்போது எவ்வித சிரமும் இன்றி தாய் மற்றும் சேயின் நலம் காக்கப்படவேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் சர்வதேச தரத்திவாள உயர்சிகிச்சையை மகப்பேறின்போது அளிக்கவேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு இத்திட்டத்தை கொண்டுவந்துள்ளதாக தெரிவித்தார் தேசிய ஹிந்தி அறிவியல் எழுத்தாளர்கள் மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறம் இந்த மாநாட்டில் அறிவியலில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அறிவியல் எழுத்தாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று ஹிந்தி மற்றும் இதர முக்கிய மொழிகளில் அறிவியல் பயன்பாட்டை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்க உள்ளனர் தக்காளி விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக இருப்பு மற்றும் வர்த்தகம் குறித்து மத்திய அரசு நேற்று ஆய்வு செய்தது புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு நுகர்வோர் நலத்துறை செயலாளர் தலைமை வகித்தார் பல்வேறு அரகத்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தக்காளி வர்த்தகம் குறித்து ஆலோசனை நடத்தினர் சர்வதேச அளவில் இந்தியா முன்னோடி நாடாக உருவெடுத்துவரும் நிலையில் விளையாட்டிலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமென மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விருப்பம் தெரிவித்துள்ளார்

நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்த தொழில் மற்றும் தனியார் துறையினர் முன்வர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் ரஷ்பாவில் நடைபெற்று வரும் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் மஞ்சுராணி ஜமுனா போரோ லவ்லினா போர்கோகெய்ன் ஆகியோர் அரை இறதிக்கு முன்னேறியுள்ளனர்

முன்னதாக டாஸ் வென்ற இற்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது